எடுத்து வருவதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

வேண்டுமென்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் வலியுறுத்தியுள்ளார்

வேண்டுமென்று குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளாா்

இந்திய கடலோரக் காவல்படையின் அதி நவீன ரோந்து கப்பல் ஐ சி ஜி எஸ் வரத் ஐ மத்திய கப்பல்துறை இணை அமைச்சர் திரு மன்கக் மாண்டவியா இன்று சென்னை துறைமுகத்தில் நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார் இனி விரிவான செய்திகள் தேசிய அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது அறிவியல் மாமேதையும் நோபல் பரிசு பெற்றவருமான சர் சி வி ராமன் கண்டுபிடித்த ராமன் விளைவு உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்ட இந்நாளை நிளைவுகூறம் வகையில் இந்நாள் அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்நாளைபொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அறிவியலில் மகளிர் என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிறது இன்று நடைபெற்ற அறிவியல் தின கொண்டாட்டங்களில் புதுதில்லியில் சிறந்து பங்காற்றியவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விருதுகளை வழங்கினார்

நிகழ்ச்சியில் பேசிய அவர் அறிவியல் ஆய்வுகளின் பலன்களை அனைவரும் பெறும் வகையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் சமூக பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினரும் பலனடையும் விதத்தில் தரமான ஆய்வுகளும் கண்டுபிடிப்புகளும் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் என்றார் அறிவியல் ஆய்வுகளில் மகளிர் மேலும் பங்காற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்ட அவர் மத்திய பல்கலைக்கழகங்களில் மகளிரின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார் இந்நாளைபொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில் அறிவியலில் ஆய்வுகளையும் புதுமைகளையும் படைப்பதற்கான சூழலை அரசு உருவாக்கியுள்ளதாகக் கூறியுள்ளார் இளைஞர்கள் ஆய்வுப் பணிகளை உற்சாகத்துடன் மேற்கொள்ள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்நாளையொட்டி தமிழ்நாட்டிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கருத்தரங்குகளும் கண்காட்சிகளும் நடைபெறுகின்றன பயங்கரவாதத்தை எதிர்ப்பதில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் உலக அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு எதிராக இந்திய மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பெருமளவு ஆதரவு கிடைத்திருப்பதாகக் கூறினார் பயங்கரவாதத்திற்கு துணைபோவதையும் அதனை துண்டி விடுபவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் போக்கை பாகிஸ்தான் வெளிப்படையாக நிராகரிக்கும் வரை இந்தியா பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று அவர் தெரிவித்தார் ஹபீஸ் சையது போன்ற பயங்கரவாதிகள் மிக முக்கியமான நபர் என்ற அந்தஸ்தில் செயல்பட்டதாகவும் தற்போது அவா்களை சிறையில் அடைத்திருப்பது மட்டும் போதாது என்று அவா் கூறினா் எல்லைப்பகுதியில் தீவிரவாத முகாம்கள் செயவ்படுபதற்கு எதிராக இந்தியா நடவடிக்கை எடுத்ததை குறிப்பிட்ட அவர் பாலக்கோடு வான்வழித் தாக்குதல் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் என்றார் இந்தியாவின் இந்த செயல்பாட்டால் பாகிஸ்தான் தனது கொள்கையை மாற்றிக் கொண்டிருப்பதாக திரு ராஜ்நாத்சிங் கூறினார் நிகழ்ச்சியில் பேசிய முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் பாதுகாப்புப் படைகளில் பணியாற்றும் ஒவ்வொரு வீரரும் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைளை மேற்கொள்வதற்கு பயிற்சி பெற்றவர்கள் என்று கூறினார் ரானுவ தலைமையின் செயல்பாடுகள் மட்டுமல்லாது அரசியல் தலைமையின் செயல்பாடுகளும் ஒருங்கிணைந்தால் மட்டுமே பயங்கரவாதத்திற்கு எதிராக துணிவான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்று ஜெனரல் பிபின் ராவத் தெரிவித்தார் மியான்மர் நாட்டுடனாள ஒத்துழைப்புகளுக்கு இந்தியா அதிக முக்கியத்துவம் அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் புதுதில்லி வந்த மியான்மர் அதிபர் திரு

ராம்நாத் கோவிந்தை சந்தித்துப் பேசினார் அப்போது மியான்மர் அதிபரை வரவேற்றுப்பேசிய திரு ராம்நாத் கோவிந்த் இந்தியாவின் அண்டை நாடு முதலில் மற்றும் கிழக்கை உற்றநோக்குங்கள் கொள்கைகளின்படி மியான்மருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார் மியான்மர் நாடு அமைதி ஒற்றுமை ஜனநாயகம் மற்றும் வளமான நாடாக திகழ்வது இந்தியாவின் நலனுக்கு உகந்தது என்றும் அவர் கூறினார் எரிசக்தி போக்குவரத்து டிஜிடல் இணைப்புகள் கற்றுலா உள்ளிட்ட துறைகளில் மியான்மருடனான ஒத்துழைப்புக்களை விரிவுபடுத்த இந்தியா விரும்புவதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டார் இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத குழுக்களை மியான்மரில் செயல்பட அனுமதிக்கமாட்டோம் என்ற அந்நாட்டு அதிபரின் உறுதிப்பாட்டையும் குடியரசுத் தலைவர் வரவேற்றார் முன்னதாக நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி யுடன் மியான்மர் அதிபர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார் இரு நாடுகளுக்கம் இடையே ளரிசக்தி தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பத்து துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின கற்றச்சூழலுக்கு உகந்த கட்டிடங்களை வடிவமைப்பதற்கு கட்டிடக் கலை வல்லுநர்கள் முன்வர வேண்டுமென்று குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை அருகே மாமல்லபுரத்தில் உள்ள கட்டிடக் கலை மற்றும் சிற்பக் கல்லூரிக்கு இன்று சென்ற அவர் மாணவர்களிடையே உரையாற்றினார் பழங்கால கட்டிடங்கள் குறைந்த எரிபொருள் சிறந்த கட்டிடக் கலை தொழில்நுட்பங்கள் மற்றும் தண்ணீரை பயன்படுத்தி அதிக வசதிகளை அளிக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதற்கான தரக்குறியீடுகளை மத்திய அரசின் மின் சிக்கன தர நிர்ணயக் கழகம் உருவாக்கி இருப்பதாக அவர் கூறினார் இதனை இக்கால இளம் கட்டிடக் கலை வல்லுநர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கட்டிடம் மற்றும் சிற்பக் கலை வடிவங்கள் உலக புகழ்மிக்கவை என்று திரு வெங்கையா நாயுடு புகழாரம் சூட்டினார் இந்தியாவின் கலாச்சாரத்தையும் இயற்கை சூழலையும் பராமரிக்கும் வகையில் நகரங்கள் வடிவமைக்கப்பட வேண்டுமென்று குடியரசுத் துணைத் தலைவர் கேட்டுக் கொண்டார் இந்திய கடலோரக் காவல்படையின் அதி நவீன ரோந்து கப்பல் ஐ சி ஜி எஸ் வரத் கப்பலை மத்திய கப்பல்துறை இணை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று சென்னை துறைமுகத்தில் நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார் ஒடிஹாவில் பாரதீப் துறைமுகத்தில் இந்த கப்பல் செயல்பாட்டில் இருக்கும் என்று கடலோரக் காவல்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இதில் ஒரு ஹெலிகாப்டர் மற்றும் நான்கு அதிவேகப் படகுகள் உள்ளன அத்துமீறுபவர்களை விரைந்து சென்று பிடிப்பதற்கு ஏதுவாக கப்பல் வடிவமைக்கப்பட்டுள்ளது தில்லியின் வடகிழக்குப் பகுதியில் வன்முறை நிகழ்ந்த இடங்களில் இயல்பு வாழ்க்கை திரும்பி வருவதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது

கலவரம் நடந்த பகுதிகளில் ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது

தில்லியின் பல்வேறு பகுதிகளில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு அமைதிக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை கூறியுள்ளது தில்லியின் சுட்டம் ஒழுங்கு பராமிப்பு சிறப்பு ஆணையர் திரு ஸ்ரீவஸ்தா வுக்கு தில்லி ஆணையராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் நடவடிக்கைகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சள் திரு ஜிதேந்தர் சிங் நேற்று ஆய்வு செய்தார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அத்துறை செயலாளர் திரு இந்தர்ஜித் சிங் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

ஜம்மு காஷ்மீர் மாநில நிர்வாகத்துடன் மூங்கில் பண்ணைகள் மற்றும் தொழில்நுட்ப மையங்களை ஏற்படுத்துவதற்கான புரிந்துணா்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுமாறு தமது துறை அதிகாரிகளை திரு ஜிதேந்திரசிங் கேட்டுக் கொண்டாா் வேலைவாய்ப்பை அடிப்படையாகக் கொண்டு தொழில்நுட்ப கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட வேண்டுமென ஜம்மு காஷ்மீர துணை நிலை ஆளுநர் திரு கிரிஸ் சந்திர முன்மு தெரிவித்துள்ளார் ஜம்முவில் நடைபெற்ற தொழில்நுட்ப கல்வி குறித்த ஆய்வு கூட்டத்தில் பேசிய அவா் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் வேலைவாய்ப்பை மேம்படுத்த இது உதவும் என்றார் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் திறன் மேம்பாட்டு கழகங்களில் நவீன பயிற்சிளுக்குத் தேவையான தொழில்நுட்ப கருவிகளை கொள்முதல் செய்ய வேண்டுமென்று அவர் உத்தரவிட்டார் பயிற்சி பெற்றவா்களுக்கு உடனடி வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வகையில் திறனை மேம்படுத்துவதுடன் நுட்பமான பயிற்சிகளை வழங்க வேண்டுமென்றும் ஆளுநர் வலியுறுத்தினார் சா்வதேச கடல் எல்லைப்பகுதியில் எல்லை தாண்டிய ஐந்து மீனவர்களை கடலோரக் காவல்படையினர் கைது செய்துள்ளனர் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அருகே தலைமன்னார் பகுதியில் அவர்கள் படகுடன் பிடிபட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது ரோந்து ஹெலிகாப்படர் வழக்கமான பணிகளை மேற்கொண்டபோது இதனை கண்டுபிடித்ததாகவும் படகை உடனடியாக கரைக்கு கொண்டு செல்லுமாறு அவர்களுக்கு உத்தரவிட்டதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன